பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி

மின்நிலையம் விரைவில் அமைக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்ற வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மாயனியக் கோரிக்கை மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் இது தொடர்பாக வருவாய் சுற்றுச்சூழல் மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கடைகள் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை மேற்கொண்டு வருவதாகக் கூறினார் சோதனையின்போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் அவற்றை கைப்பற்றி அபராதம் விதிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் அதிகாரிகள் எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்காக மரங்கள் ஹட்டி வெட்டப்பட்டாலும் அதை ஈடுசெய்கின்ற அளவில் மிக அதிக அளவிற்கு அந்த பகுதிகளில் மரங்கள் நடப்படும் என்று விவதாத்தின்போது முதலமைச்சர் தெரிவித்தார்

சட்டப்பேரவை ஜெயக்குமார் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவத்றகான வழிமுறைகளை கண்டறிந்து அறிக்கை சமா்ப்பிக்க நிபுணா் குழு ஒன்றை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு

பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது பேசிய அமைச்சர் இந்த அறிக்கை கிடைத்ததும் மீனவர்களின் சமூக கல்வி பொருளாதார நிலையை உயர்த்திட அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றார்

வெளிநடப்பு தமிழக சட்டப்பேரவையிலிருந்து குடியுரிமை திருத்த சட்டம் தொடா்பான விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் இந்திய முஸ்லீம் லீக் மனித நேய மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை இன்று வெளிநடப்பு செய்தன சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்தவுடன் எதிர்கட்சித்தலைவர் திரு

க

இதற்கு பதிலளித்த வருவாய் துறை அமைச்சர் திரு

பின்னர் பேசிய துணை முதலமைச்சர் திரு

எனவே இஸ்லாமியர்கள் உட்பட சிறுபான்மையினர் எவரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் கூறினார்

ஆன்லைன் தகவல் மையம் தனியார் ஆன்லைன் தகவல் மையங்களை தொடங்க மத்திய அரசு புதிய கொள்கை வெளியிடும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

கொரோனா வைரஸ் பாதிப்பால் நாட்டில் அறிவிக்கப்படும் முதல் உயரிழப்பாகும் இது

மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து திரு ஜோதிராதித்யா சிந்தியாவின் ராஜினாமாவால் மத்திய பிரதேசத்தில் அம்மாநில அரசு சந்தித்து வரும் நெருக்கடி தொடர்பான பிரச்சனையை காங்கிரஸ் எழுப்பியது அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவா் திரு வெங்கைய்ய நாயுடு டெல்லி வன்முறை சம்பவம் குறித்து நாளை அவையில் விவாதிக்கப்படும் என்றார்

ஜோதிராதித்யா சிந்தியாவின் ராஜினாமாவில் பிஜேபி க்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நாடாளுமன்ற விவாகாரத்துறை அமைச்சர் திரு

நாடாளுமன்ற வளாகத்தில் இன் று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தங்கள் கட்சியின் தலைவர்களையே கையாள முடியவில்லை என்று குறை கூறினார் டெல்லி வன்முறை சம்பவம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் அவையில் இது குறித்து விவாதிக்கும் போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவையில் இந்த விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஆம் ஆத்மி நாடாளுமன்றம் இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் எஸ் வங்கி நெருக்கடி தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு காரணமாணவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கோரினா்கள் மக்களவை கேள்வி நேரம் ஸ்ரீபத் ராணுவத்தில் மகளிருக்கான நிரந்தர நியமனம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் ஆணையை மத்திய அரசு முழுமையாக பின்பற்றும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு

மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இது தொட்பான உச்சநீதிமன்றத்தின் ஆணை நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் பாலின பாகுபாடு இல்லாமல் தகுதியான பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தர நியமனங்கள் அளிக்கப்படும் என்று கூறினார்

நரேந்திரமோடி மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கலைக்க முயற்சிப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு

டிவிட்டரில் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் உலக அளவில் எண்ணெய் விலை குறைந்ததன் அடிப்படையில் இந்தியாவிலும் பெட்ரோல் டீசல் விலை விரைவில் குறைக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளார்

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரஸ் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய அனைத்து பயணிகளிடமும் கொரோனா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதுகுறித்து தூத்துக்குடி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர்